நாடாளுமன்ற புதிய கட்டடத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் மும்பை அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் துறை தொடர்பான மூன்று சுட்டங்களால் விவசாயிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நாகை திருவாரூர் மாவட்டங்களில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேற்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைப் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்று மத்திய அரசு அறிவித்த பின்னரும் போராட்டம் நடத்துவது சரியல்ல என்றார்

விவசாயிகள் பாதிக்கப்படக் கூடாது என்பதற்காக மத்திய அரசிடம் வலியுறத்தி காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாநில அரசு அறிவித்தது என்றும் அவர் கூறினார் சென்னை திரும்பும் வழியில் முதலமைச்சா் நேற்றிரவு நாகை மாவட்டத்தில் சீர்காழி மயிலாடுதுரை ஆகிய பகுதிகளில் சமீபத்திய புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சீர்காழி பகுதியில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் மயிலாடுதுரை மாவட்டம் மொழையூர் ஊராட்சியில் அய்யாவையனார் பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கிய நெற்பயிர்களை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு அவர் ஆறுதல் கூறினார் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று விவசாயிகளிடம் முதலமைச்ச் உறுதியளித்தாா்

தாம்பரத்தை அடுத்துள்ள கோவிலம்பாக்கம் பகுதியில் மழைநீர் வடியாமல் உள்ள நன்மங்கலம் மேடவாக்கம் வேங்கைவாசல் உள்ளிட்ட பகுதிகளை நேற்று ஊரக தொழில்துறை அமைச்ச் திரு பெஞ்சமின் உடன் சென்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

புறநக் பகுதியில் தேங்கும் மழைநீரை கோவளம் வழியாக கடலுக்குள் கொண்டுச் செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்றுவரும் வெள்ள நிவாரண பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு தங்கமணி திரு சி வி சண்முகம் திரு எம் சி சம்பத் ஆகியோர் ஆய்வு செய்தனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு ககன்தீப் சிங் பேடி சுற்றுவாத் துறை ஆணையர் திரு ராஜேஷ் மாவட்ட ஆட்சியர் திரு சந்திரசேகர சகாமூரி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

முன்னதாக அமைச்சர்கள் விருத்தாச்சலம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழையால் நீரில் முழ்கிய பயிர்களை பார்வையிட்டனர் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் மழழநீர் தேங்காத வகையில் மழைநீர் வடிகால் திட்டம் ஒராண்டிற்குள் செயல்படுத்தப்படும் என்று செய்தி மற்றும் விளம்பரத் துறை அமைச்சா் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளா் தூத்துக்குடியில் மழையால் பாதிக்கப்பட்ட தபால்தந்தி காலனி பிரையன்ட் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று நேரில் ஆய்வு செய்த அமைச்சா் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசினாா் அருப்புக்கோட்டை விருதநகர் தேனி உள்ளிட்ட நகராட்சிகளிலிருந்து கூடுதலாக மின்மோட்டார் பம்புகள் வரவழைக்கப்பட்டு நகரில் தேங்கியுள்ள மழைநீரை விரைவாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

நாடாளுமன்ற புதிய கட்டடத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

நமது நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரம் பன்முகத்தன்மையை பரைசாற்றும் வகையிலும் கலை கைவினை மற்றும் கட்டட கலை ஆகியவற்றை உள்ளடக்கியதாகவும் இந்த கட்டடம் அமையும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினா்கள் இட நெருக்கடியின்றி வசதியாக அமரும் வகையில் இந்த கட்டடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது

வேளாண் விளைப் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவா் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் விளைப் பொருட்களை கொள்முதல் செய்யும் மையங்கள் மற்றும் சந்தைகள் மூடப்படாது என்று கூறியுள்ளார் விவசாயிகளின் விளை நிலத்தை எவா் ஒருவரும் பறித்துவிட முடியாது என்றும் விவசாய நிலத்தை வேறொரு பயன்பாட்டிற்கு மாற்றுவது தொடா்பாக திருத்தம் செய்ய முடியாது என்றும் அவா் தெரிவித்துள்ளா் பண்ணை ஒப்பந்த முறையில் விவசாயிகளுக்கு நிறுவனங்கள் முழு தொகையை அளிக்காமல் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் புதிய வேளாண் சட்டத்தின் மூலம் தாங்கள் விளைவிக்கும் விளைப் பொருட்களுக்கு விவசாயிகளே விலையை நிர்ணயம் செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விவசாயிகளிடமிருந்து விளைப் பொருட்களை வாங்குவோரும் குறித்த காலத்திற்குள் அதற்கான தொகையை வழங்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் சுட்டப்படியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் வேளாண் சுட்டங்களை திரும்பப்பெற வேண்டும் என்று காங்கிரஸ் திமுக மற்றும் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை நேரில் சந்தித்து வலியுறுத்தினர் காங்கிரஸ் மூத்தத் தலைவர் திரு ராகுல் காந்தி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி ராஜா திமுக மூத்தத் தலைவர் திரு டி கே எஸ் இளங்கோவன் ஆகியோர் குடியரசுத் தலைவரை சந்தித்தனர் தமிழக அரசு கவுரம் பார்க்காமல் சேலம் சென்னை எட்டு வழி சாலை திட்டத்தை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு இரா முத்தரசன் கேட்டுக்கொண்டுள்ளார் கரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களில் திருத்தம் செய்ய தேவையில்லை என்றும் அச்சுட்டத்தையே ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறினாா் இருவரி செய்திகள் இந்தியா உஸ்பெகிஸ்தான் பிரதமர்கள் பங்கேற்கும் உச்சிமாநாடு நாளை காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என்று வெளியுறவுத் துறை அறிவித்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட் கல்வியமைச்சா திரு உசேன் பின் இப்ராஹிம் உடன் மத்திய கல்வியமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கல்வித்துறையில் இரு நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பு குறித்து காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார்

கேரளாவில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று கோட்டயம் திருச்சூர் எர்ணாக்குளம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் நடைபெற உள்ளது நீலகிரி மாவட்டத்தில் மல்லைக்குரை மற்றும் தொட்டன்னி பகுதியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலமாக மேற்கொள்ளப்படும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா நேரில் ஆய்வு செய்தாா்

விளையாட்டுச் செய்திகள் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது